கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது

லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தமிழகத்தின் கும்பகோணம் நகராட்சிக்கு தூய்மை இந்தியா திட்டத்திற்கான மூன்றாவது பரிசு கிடைத்துள்ளது

தேசிய ஒற்றையர் இறுதியாட்டத்தில் பி வி சிந்து சாய்னா நேவால் ஐ எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் புல்வாமா தீவிரவாத தாக்குதலை கண்டித்து மத்திய அரசு அனைத்துக்கட்சிக் கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளது உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் அனைத்து அரசியல் கட்சித் தலைவா்களையும் இதில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ள இந்தக் கூட்டத்தில் தாக்குதல் குறித்த விவரங்கள் பகிா்ந்துக் கொள்ளப்படும் என்றும் அரசு எடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் பேரில் இக்கூட்டம் நடைபெறுகிறது புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

தில்லி பாலம் விமான நிலையத்திற்கு சிறப்பு விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட வீரர்களின் உடல்களை மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் பெற்றுக்கொண்டாா் பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்த்தன் ரத்தோர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தில்லி முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ராணுவ தலைவர் ஜென்ரல் பிபின் ராவத் விமானப் படை தலைவர் ஏர்சீப் மார்ஷல் பி எஸ் தனோவா மற்றும் கடற்படைத் தலைவர் சீப் அட்மிரல் சுனில் லாம்பா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக உத்திரபிரதேச மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பாதுகாப்பு படைகளுக்கு முழு அலுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் இத்தகைய தாக்குதவால் இந்தியா பலவீனமடையாது என்றும் தாக்குதவில் தொடர்புடையவர்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் கூறினார் புல்வாமா தாக்குதலை கண்டித்து அரசியல் கட்சித் தலைவா்களும் உலக நாடுகளின் தலைவா்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த சும்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் பாகிஸ்தான் அரசு இந்த சும்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்தியாவிற்கான பாகிஸ்தான் தூதர் திரு சோஹைல் மஹ்மூதிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் திரு அஜய் பிசாரியா இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டுள்ளார் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர்களின் உடல்கள் இன்று சென்னை வருகிறது பாதுகாப்புத் துறை அமைச்சா் திருமதி நி்மலா சீதாராமன் அவா்களது உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த உள்ளா் அவர்களின் இறுதி சடங்குகளுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சவலப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியன் மற்றும் அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த திரு சிவச்சந்திரன் ஆகிய இரண்டு வீரர்கள் உயிரிழந்திருப்பது குறித்து மிகுந்த மனவேதனை அடைவதாகவும் அவா்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கவையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் புல்வாமா தீவிரவாத தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்று பால்வளத் துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் தீவிரவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு உறுதணையாக இருக்கும் என்றும் கூறினார் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று தெரிவித்துள்ளா் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ரானுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி ஊராட்சி கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும் தேர்தல் நேரத்தில் இத்தகைய திட்டங்கள் பெருவாரியாக செயல்படுத்தப்படுவதாகவும் குற்றம்சாட்டினார் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதே திமுக விள் நோக்கமாகும் என்று அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் மற்றும் தலே மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் யவத்மால் மாலில் பழங்குடி மாணவர்களுக்கான தங்கும் வசதியுடன் கூடிய மாதிரி பள்ளியை தொடங்கி வைக்கிறார் பிரதமின் வீட்டுவசதி திட்டப் பயனாளிகளுக்கு அவா்களது குடியிருப்புகளுக்கான சாவியை அவா் வழங்க உள்ளார் தலேயில் பிரதமின் விவசாயிகளுக்கான பாசனத் திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் துலே நர்தானா மற்றும் ஜல்காவ் மன்மாட் மூன்றாவது ரயில் தடத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாக்பூர் புனே இடையிலான ரயில் சேவையயும் காணொலி காட்சி மூலம் அவர் தொடங்கி வைக்க உள்ளா் நாட்டின் பொருளாதாரத்திற்கு துறைமுகம் சார்ந்த வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் சென்னைக்கு அருகே உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் மத்திய அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் கப்பல் துறையின் மேம்பாட்டிற்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினார் அனைத்து துறைமுகங்களின் மூலமான வருவாய் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அவா தெரிவித்தாா் நூற்று பதினோரு உள்நாட்டு நீர்வழித் தடங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் தமிழகத்தின் கும்பகோணம் நகராட்சிக்கு தூய்மை இந்தியா திட்டத்திற்கான மூன்றாவது பரிசு கிடைத்துள்ளது மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்ட பட்டியலில் சத்தீஷ்கட் மாநிலம் ரைகா் நகராட்சிக்கு முதல் பரிசும் அப்பிகாபூருக்கு இரண்டாவது பரிசும் கிடைத்துள்ளன மத்திய அமைச்சகத்தின் செயலாளர் தர்கா சங்கர் மிஷ்ரா நேற்று இந்த விருதுகளை வழங்கினார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பங்காற்ற வேண்டும் என்று அவா் கேட்டுக்கொண்டார் இந்தியாவிற்கு சுற்றுவா மேற்கொள்ளும் வெளிநாட்டுப் பயணிகளுக்கான இ டுரிஸ்ட் மற்றும் இ பிஸ்னஸ் விசாக்களின் விதிகளை மத்திய அரசு தளா்த்தியுள்ளது இதன்படி இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டவர்கள் ஒராண்டில் பல முறை வந்து செல்லக்கூடிய அனுமதி வழங்கப்படும்

புவனேஷ்வர் மற்றும் போர்ட் பிளேரிலும் இ விசா செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் கந்தூரி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாகூரில் குவிந்துள்ளதை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

வெளிநாடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்துள்ளதால் அங்கு விரிவான பாதுகாப்பு எற்பாடுகளை காவல்தறையினர் செய்துள்ளனர் இதைபொட்டி இன்று நாகை மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளதப இருவரி செய்திகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என்று அமெரிக்க பாதுகாப்பு துறை ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார் அமெிக்கா சீனா இடையேயான வர்த்தக நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவரும் ஆலோசனை மார்ச் ஒன்றாம் தேதிவரை நீட்டிக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிகழ்ந்த கடந்த கால கசப்பாள சம்பவங்களை மன்னித்து மறந்து நட்புடன் வாழும் சமுதாயத்தை உருவாக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு பிரதம் திரு ரனில் விக்ரம சிங்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கான மக்களவைத் தொகுதிகளை அதிகிக்க வேண்டும் என முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் குவஹாத்தியில் நடைபெற்றுவரும் தேசிய சீனியர் பேட்மிண்ட்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் பி வி சிந்து சாய்னா நேவால் மோதுகின்றனர்

ஆடவா் ஒற்றையா் போட்டியில் இரண்டு முறை வெற்றிப்பெற்ற சவுரவ் வா்மா ஆசிய இளையோா் சாம்பியன் லக்ஷ்யா சென் ஐ எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் இறுதிப்போட்டியில் பிரணவ் ஜெரி சோப்ரா மற்றும் ஷிராக் ஷெட்டி இணை அ்ஜூன் ஷோக் ராமசந்திரன் இணையை எதிர்த்து விளையாடுகிறது மகளிர் இரட்டையர் போட்டியில் மேகனா ஜக்கம்பூரி பூர்விஷா ராம் இணை ஷிகா கவுதம் அஸ்வினி பட் க்கு எதிராக விளையாடும் கலப்பு இரட்டையர் போட்டிகளில் ரோஹன் கப்பூர் குஹூ கார்க் இணை மலு ஆத்ரி மளீஷா இணையை எதிர்கொள்கிறது

இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றுள்ளது